இதனால் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக் கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அவற்றை எதிர்கொள்வது தானே தவிர அவற்றை தவிர்ப்பது அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் புதுடெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் காணொளி காட்சி மூலம் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் டெல்லியில் ஆண்டு கணக்கில் முடிக்கப்படாமல் இருந்த திட்டங்கள் மற்றும் கட்டடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு காலத்தில் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய தகவல் ஆணையத்திற்கான கட்டடம் அம்பேத்கர் சர்வதேச மையம் உள்ளிட்டவை என்டிஏ ஆட்சியில் கட்டப்பட்டவை என்றும் தியாகிகளின் நினைவாக இந்தியா கேட் பகுதியில் கட்டப்பட்டுள்ள போர் நினைவிடம் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு காலத்தில் கட்டப்பட்டது என்று சுட்டிக் காட்டினார் கொரோனா அச்சுறுத்தல் நிலவி வரும் நேரத்தில் கூட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் சிறப்பாக நடத்தியமைக்காக மக்களவை தலைவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார்

இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் நாகப் பட்டிணம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதைத் தவிர சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிபேட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக் கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் புயலால் ஏற்படும் நிலையை சமாளிக்க புதுச்சேரி அரசு தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் தெரிவித்துள்ளார்

புயல் ஆலோசனை புயல் எச்சரிக்கையைத் தொடர்ந்து புதுச்சேரியில் நிவர் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் மாநில அவசர கால நடவடிக்கை முகாமில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தலைமைச் செயலர் மற்றும் பல்வேறு துறைச் செயலர்கள் வருவாய் மருத்துவம் பொதுப் பணித்துறை மின்சாரம் உள்ளாட்சி துறை மீன்வளம் மற்றும் தீயணைப்புத் துறை மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் புயல் கரையைக் கடக்கும் நேரத்தில் கனமழை பெய்யும் நிலையில் அதை சமாளிப்பது தாழ்வானப் பகுதிகளில் உள்ள நீரை உடனடியாக வெளியேற்றுவது புயல் காற்றால் மரங்கள் விழுந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவது புயலால் பொது மக்கள் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கான நிவாரண முகாம்களை தயாராக வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன கமலக்கண்ணன் காரைக்காலில் நிவர் புயலின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் திரு கமலக்கண்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் சர்மா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து குணமடைந்த பின் உடல் வலி நெஞ்சு வலி அல்லது மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்த மையம் செயல்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாக இன்று நடைபெற்ற முதல் கட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் இந்திய விமானப் படை விங் கமாண்டர் லகாவத் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

டி ருத்ரகவுடு தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி தொழிலாளர் துறை புதுச்சேரி வேலை வாய்ப்பு அலுவலகம் சார்பில் டிசம்பர் முதல் வாரத்தில் ஆன் லைன் மூலம் வேலை வாய்ப்பு முகாம் நடத்த உள்ளதாக துறை செயலர் திரு வல்லவன் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்